கஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க முயன்ற பாகிஸ்தானின் நடவடிக்கை ஐநா பாதுகாப்பு சபையில் தோல்வியடைந்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று பூட்டானுக்கு புறப்படுகிறார்

நிலையங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இன்று மூன்று நாடுகளுக்கான பயணத்தை மேற்கொள்கிறார் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா ராஜிவ்காந்தி கேர்த்னா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்

காஷ்மீர் பிரச்னையை ஐநா சபையில் எழுப்பி இந்தியாவை நெருக்கடிக்கு உள்ளாக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சி படுதோல்வியடைந்தது சீனா மற்றும் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று நியுயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கஷ்மீர் குறித்த இந்தியாவின் நடவடிக்கைக்கு பெரும்பாலான நாடுகள் ஆதரவு தெரிவித்தன

இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையத் அக்பருதீன் கஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் பாகிஸ்தானை பெயர் குறிப்பிடாமல் கஷ்மீரில் அபாயகரமான சூழல் நிலவுவதாக சிலர் சித்தரிக்க முயல்வதாக கூறிய அவர் இது உண்மையான நிலவரத்திற்கு முற்றிலும் பொருத்தமற்றது என்று கூறினார் இந்தியாவில் வன்முறையை ஏற்படுத்த ஒரு நாடு பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வருவதாக குற்றம் சாட்டிய திரு அக்பருதீன் இது ராஜீய ரீதியில் பிரச்னைகளுக்கு தீர்வுகாணும் வழிமுறைக்கு மாறான நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தைகளை தொடங்க பாகிஸ்தான் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதை நிறுத்திக் கொள்ளவேண்டும் என்று அவர் கண்டிப்புடன் தெரிவித்தார் உலக நாடுகள் சந்தித்து வரும் பிரச்னைகளுக்கு வன்முறை தீர்வாக இராது என்று அவர் கூறினார் இந்திய அரசு அண்மையில் எடுத்துள்ள முடிவுகள் ஜம்மு கஷ்மீர் லடாக் பகுதிகளில் சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்துவதுடன் மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்றும் திரு அக்பருதீன் குறிப்பிட்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் கஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு பெரும்பாவான நாடுகள் ஆதரவு அளிக்கவில்லை என்பதை அந்நாட்டு ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளன பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆதரித்தன சீனா மட்டுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த பிரச்னையை எழுப்பியது பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று பூட்டான் செல்கிறாா் இந்த பயணத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூட்டான் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாகவும் அண்டை நாடாகவும் விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளளார் முதலில் அண்டை நாடு என்ற இந்தியாவின் கொள்கையில் முக்கிய தூணாக பூட்டான் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுவார்தை பயனுள்ளதாக அமையும் என்று அவர் கூறியுள்ளார் பூட்டான் ராயல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் தாம் மேற்கொள்ளும் கலந்துரையாடலை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

விவசாய உற்பத்திப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பது தொடர்பான விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது மும்னபயில் நித்தி ஆயோக் கூட்டிய மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார் சந்தை சார்ந்த ஏற்றுமதி கொள்கையை வகுப்பதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாக அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்றதாகவும் விவசாயத் துறை சந்திக்கும் பிரச்னைகளுக்கு தீர்வுகாணும் யோசனைகள் முன் வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாய கடன் உற்பத்தி சந்தைப்படுத்துதல் ஏற்றுமதி ஆகிய பல்வேறு விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக திரு பட்னாவிஸ் கூறினார் இந்த கூட்டத்தில் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ருபானி மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல் நாத் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் கண்ட கனவான ஒரே இந்தியா என்னும் கனவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நனவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் அரியானா மாநிலம் ஜிந்த் மாவட்டத்தில் நடந்த பேரணியில் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் லடாக் பகுதிகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த அனைத்து முட்டுக்கட்டைகளும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அந்த பிராந்தியம் முழுவதும் வளர்ச்சியடையும் என்றும் கூறினாா்

மாநில ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் முதலனமச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்துகொள்கிறார்கள்

இந்த நாடுகளுக்கு குடியரசு துணைத்தலைவர் முதல்முறையாக செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் மூலம் வர்த்தக உறவுகள் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அசாம் மாநிலத்தின் திப்ருகரில் சிஎன்ஜி எரிபொருள் நிலையத்தை அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தாத தூய்மையான ளரிபொருளை வழங்கும் நிலையமாக இது இருக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது அசாம் மாநிலத்தை மாசு இல்லாத பகுதியாக மாற்றும் நோக்கத்துடன் இந்த எரிபொருள் நிலையம் திறக்கப்படுகிறது

பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கம்போல் செயல்படும் என்றும் அரசு பேருந்துகள் வழக்கமாக இயங்கும் என்றும் அவர் கூறினார் லஷ்கர் ஈ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாகிதீன் தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதனை தடுப்பதற்காகவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை பராமரிப்பதற்கு சிலரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இத்தொடர்பானன முடிவுகள் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு நிலைமைக்கு ஏற்றவாறு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த பொருளாதார தொடர்புகளை அதிகரிப்பது அவசியம் என்று நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு மஞ்சீவ் சிங் கூறியுள்ளார் காட்மாண்டுவில் இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் வர்த்தகம் முதலீடு தொழில் தொடங்குவதற்கான கட்டுப்பாடுகள் தளர்வு ஆகியவை இருநாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் முக்கிய பங்காற்றும் என்று குறிப்பிட்டார்

இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுகளில் தங்கப்பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வை நாட்டின் விளையாட்டுத் துறையின் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு விளையாட்டு விருதுகள் தேர்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது

டோக்கியோவில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி இன்று மலேசியாவை எதிர்கொள்ளும் மகளிர் அணி ஜப்பானை எதிர்த்து விளையாடும் ஒலிம்பிக் போட்டிகளில் தகுதி பெறுவதற்கு நடைபெறும் இந்த விளையாட்டில் ஆடவர் அணி முதலில் மலேசியாவிற்கு எதிராகவும் ஞாயிற்றுக்கிழமையன்று நியூசிலாந்துக்கு எதிராகவும் கடைசி சுற்றில் ஜப்பானுக்கு எதிராகவும் விளையாடுகிறது மகளிர் அணி முதலில் ஜப்பானுக்கு எதிராகவும் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் விளையாடுகிறது இறுதி கட்டத்தில் சீனாவை எதிர்த்து இந்தியா விளையாடும் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ரவிசாஸ்தீரி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்